நாங்குநேரி விக்ரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அரசுமுறைப் பயணமாக அமெிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஐ நா வின் பருவநிலை உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார்

மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்திள் ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பது உடனடி மீட்பு பணிகளில் ஈடுபடுவது பழுதபட்ட சாலைகளை சீரமைப்பது தடையில்லா மின்சாரம் வழங்குவது மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கச் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மழைக்காலங்களில் கீழே விழும் மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு தேவையாள மரம் அறுக்கும் எந்திரங்கள் வெள்ளநீரை வெளியேற்றுவதற்கான மின்மோட்டார் தயார் நிலையில் வைக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் மத்திய மாநில அரசு துறை அதிகாரிகள் முப்படை அலுவல்களுடன் மழை குறித்த முன்னேற்பாடு நடவடிக்கை குறித்த ஆலோசனைகளை நடத்த வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பேரிடர் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக டி என் ஸ்மா்ட் செயலி மற்றும் சமூக வலைதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் மாநில அமைச்சா்கள் திரு எஸ்பி வேலுமணி டாங்டர் சி விஜயபாஸ்கர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா் வெங்காய விலை தொடர்பான நிகழ்வுகளை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எந்தவித சிரமும் இல்லாமல் மக்களுக்கு வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று சென்னையில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது கடந்த ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போலவே நடப்பு ஆண்டிலும் விலை கட்டுப்பாட்டு நிதியம் மூலம் வெங்காயத்தை அரசே கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மற்றும் ஆந்திராவிலிருந்து அதிக அளவில் வெங்காயம் கொண்டுவரப்படுவதால் அடுத்த மூன்று நாட்களில் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்

விக்ரவாண்டி தொகுதியில் சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் நாங்குநேரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகள் தயாா் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் தெரிவித்துள்ளார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் இதனிடையே இந்த இரண்டு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் இன்று நேர்காணல் நடத்தியது

இது தொடர்பாக மத்திய கவாச்சார மற்றும் சுற்றுவாத்துறை இணை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பாட்டீலுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் மதுரையில் தொல்லியில் துறை சார்பில் கிளை அலுவலகம் ஏற்படுத்த வேண்டுமென்றும் கீழடியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டுமென்றும் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழை கட்டாயப் பாடமாக்கி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு அப்துல் குத்துஸ் திரு சுப்ரமணியபிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ நா வின் பருவநிலை குறித்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று நியூயார்க் சென்றடைந்தார் இந்த மாநாட்டில் பிரதம் பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி குறித்து உரையாற்றுகிறார் இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறும் ஐ நா வின் பொது சபை மாநாடுகளில் அனைவருக்கும் சுகாதாரம் பயங்கரவாதம் பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து உலகத் தலைவா்கள் விவாதிக்க உள்ளனர் சா்வதேச மற்றும் பிராந்திய அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதுதில்லியில் மக்கள் தொகை தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர் முதல் முறையாக மக்கள்தொகை கண்க்கெடுப்பு மொபைல் செயலி மூலம் மேற்கொள்ளப்படும் என்றார் ஆதார் பாஸ்போர்ட் வங்கிக் கணக்கு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரே அட்டையை பயன்பாட்டுக்குக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஜம்மு கஷ்மீரிலிருந்து இந்த கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செயயப்பட்டு காவலில் இருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை திகார் சிறையில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங்கும் இன்று சந்தித்தனா் இரு தலைவா்களும் தம்மை சந்தித்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி வலுவாகவும் துணிவோடும் இருக்கும் வரை தாமும் அதே வலுவுடனும் துணிவுடனும் இருப்பதாக திரு சிதம்பரம் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக நீதிபதிகள் திரு கிருஷ்ண முராரி திரு ரவிந்திர பட் திரு வி ராம சுப்பிரமணியன் திரு ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் பதவிப்பிரணம் செய்து வைத்தாா் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி நிறுவனத்தில் இளம் தலைவர்கள் பயிற்சித் திட்டத்தை இந்திய ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் இன்று தொடங்கி வைத்தார் இந்த பயிற்சித் திட்டத்தின் மூவம் அதிகாரிகள் அல்லாத ரானுவ வீரர்கள் ரானுவ சேவை தேர்வாணை வாரியம் நடத்தும் தேர்வில் வெற்றிபெற்று அதிகாரிகளாக பணி நியமனம் பெறுவதற்குரிய பயிற்சி வழங்கப்படுகிறது

உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று கூறினாா் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வெற்றிபெற்ற திமுக உறுப்பினர் திருமதி களிமொழிக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை திரும்பப் பெறுவதற்கு அனுமதி கோரி திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்

வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் துப்புரவு பணிகள் குறித்து தேசிய துப்புரவு பணி நல ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஜெகதீஷ் ஹிரேமணி இன்று ஆய்வு செய்தார் மத்திய அரசின் புள்ளியியல் துறையின் மண்டல அளவிலான பயிற்சி முகாம் இன்று மதுரையில் நடைபெற்றுது நெல்லையில் இன்று இரண்டாவது நாளாக கன மழை பெய்துள்ளது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அமெிக்காவின் தேசிய கூடைப்பந்து சங்கத்தின் சார்பில் மும்பையில் அடுத்த மாதம் இரண்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நடைபெறும் போட்டியில் அமெரிக்கா வின் இண்டியானா பேச்ஸ் மற்றும் சார்மெண்டோ கிங்ஸ் அணிகள் பங்கேற்க உள்ளதாக அந்த சங்கத்தின் ஆணையர் திரு ஆடம்ஸ் சில்வர் தெரிவித்துள்ளார்